தியாகிகளுக்கு நாடு இன்று அஞ்சலி செலுத்துகிறது

குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து குடியுரிமை திருத்த மசோதா சுட்டமானது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைகிறது

பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

போக்குவரத்து இன்று தொடங்கியது

இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அனைத்து வடிவிலான பயங்கரவாதத்தையும் முறியடிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை பயங்கரவாதிகளிடமிருந்து பாதுகாக்க இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தாக்குதலின்போது உயிர்நீத்தவர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதுர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மாநிலங்களவையின் எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்டோர் இன்று புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர் நாடாளுமன்ற வளாகத்தில் ரத்ததான முகாமிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் தில்லி காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பேரும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த ஒரு வீராங்கனையும் நாடாளுமன்ற காவல்கள் இருவரும் தோட்ட வேலைக்காரர் ஒருவரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பத்திரிகையாளர் ஒருவர் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குடியரிமை திருத்த சுட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து இந்தச் சட்டம் அமலுக்கு வருகிறது இதுகுறித்து அரசிதழில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

அரசியல் சாசனத்தின் ஆறாவது பட்டியலில் இடம்பெற்றள்ள அசாம் மேகாலயா மிசோரம் மற்றும் திரிபுராவின் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளுக்கும் மற்ற மாநிலத்தவர்கள் அனுமதிபெற்றே செல்லவேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கும் இச்சட்டம் பொருந்தாது அகதிகளுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு குடியுரிமை திருத்தச் சுட்டம் எவர் ஒருவருக்கும் பாரபட்சமானது அல்ல என்றும் எவரின் உரிமைகளும் பறிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது குடியுரிமை திருத்த மசோதா மக்களவையில் கடந்த திங்கள் அன்றும் மாநிலங்களவையில் புதன்கிழமையும் நிறைவேற்றப்பட்டது குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து அசாம் மக்கள் கவலை கொள்ளத் தேவையில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் அசாம் ஒப்பந்தத்தின் ஆறாவது பிரிவு அமவாக்கத்தின் மூலம் அசாம் மக்களின் கவாச்சாரம் பண்பாடு மொழி அரசியல் நில உரிமை போன்றவை பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார் நிலைமையை மோசமாக்க சிலர் தவறாள தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் அசாம் மக்களின் அரசியல் சட்டப்படியான உரிமைகளை உத்தரவாதப் படுத்த பரிந்துரைகள் வழங்க நீதிபதி திரு பிப்லப் சர்மா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் இந்தக் குழு மத்திய அரசிடம் பரிந்துரைகளை அளிக்கும் என்றும் திரு சோனாவால் தெரிவித்தார் அசாம் மக்கள் பொதுவாக அமைதியை விரும்புகின்றவர்கள் என்பதால் தவறான தகவல்களை ஒருபோதும் நம்பமாட்டார்கள் என்று அவர் நம்பிக்கைத் தெரிவித்தார் மாணவர்கள் நன்கு பயின்று கல்வியில் சிறப்புற அமைதியான குழலை உருவாக்க வேண்டும் என்று அனைத்துப் பகுதி மக்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் நாட்டில் உள்ள பிற மாநிலத்தவர்களும் மற்றவர்களும் அனுமதிபெற்ற பிறகே செல்ல முடியும் என்ற மாநிலங்களின் வரிசையில் நான்காவதாக மணிப்பூர் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கையெழுத்திட்டுள்ளார் ஏற்கனவே இந்த பட்டியலில் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிஸோராம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன மணிப்பூர் மாநிலமும் இந்த பட்டியலில் கொண்டுவரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்த இரண்டு நாட்களுக்குப் பின் குடியரசுத் தலைவர் இதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைகிறது

மக்களவை மீண்டும் கூடும் தேதி குறிப்பிடாமல் சற்று முன் ஒத்திவைக்கப்பட்டது காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்தால் ஏற்பட்ட அமளியை அடுத்து முதலில் நண்பகல் வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன பின்னர் அவை கூடியபோது அமளி தொடர்ந்ததால் தேதி குறிப்பிடாமல் மக்களவை நடவடிக்கைகளை ஒத்தி வைப்பதாக அவைத்தலைவர் திரு ஒம் பிர்லா அறிவித்தார் மாநிலங்களவை நடவடிக்கைகளும் இன்று நிறைவடைகின்றன ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் நான்காவது மற்றும் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் இன்று மூன்று இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மத்திய அமைச்சா் திரு நிதின்கட்கரி இரண்டு இடங்களில் தோ்தல் பிரச்சாரம் செய்வாா் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பிஜேபி அரசு அல்வாத மாநிவங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்குள்ளார்

கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் எந்த ஒரு மாநிலத்திற்கும் இழட்பீடு வழங்கப்படவில்லை என்று அவர் கூறினார்

அமைச்சின் பதிலுரைக்குப் பின் இந்த நிதி ஒதுக்க மசோதா மக்களவைக்கு திருப்பி அமைப்பட்டது

இதில் இந்தியா தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றா் டாக்காவிலிருந்து கேங்டாக் டார்ஜிலிங் ஆகிய இடங்களுக்கு சோதனை முறையிலான பேருந்து போக்குவரத்து நேற்று தொடங்கியது பங்களாதேஷின் சாலை போக்குவரத்துக் கழகத் தலைவர் திரு எசான் இவாஹி பேருந்துகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தாா்

இந்த பேருந்துகள் வரும் திங்கட்கிழமை டாக்கா திரும்பிச் செல்லும் கேங்டாக் டார்ஜிலிங் ஆகியவை பங்ளாதேஷின் கற்றுலாப் பயணிகளுக்கு மிகவும் பிரபலமான இடங்களாகும்

ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ள பிரதமா் திரு போரீஸ் ஜான்கனுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையே நெருக்கமான உறவுகளுக்கு தொடர்ந்து பனியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை இயக்குநர் ஆய்வு மைய திரு புவியரசன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார்